முன்னாள் தலைமைத் தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் சென்னையில் நேற்றிரவு காலமானார்

மகாராஷ்டிராவில் ஆட்சியமக்க முடியுமா என்பது குறித்து தெரிவிக்குமாறு சிவசேனா கட்சியை ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி கேட்டுக்கொண்டுள்ளார் தளிப்பெரும் கட்சியான பிஜேபி ஆட்சியமைக்கப் போவதில்லை என்று அறிவித்ததை அடுத்து இரண்டாவது பெரிய கட்சியான சிவசேனாவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார் சிவசேனாவின் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஆளுநர் இது தொடர்பான தகவலை அனுப்பியுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆளுநரின் இந்த அழைப்பை தொடர்ந்து மும்பையில் புறநகர் பகுதியில் நட்சத்திர விடுதி ஒன்றில் தங்கவைக்கப்பட்டுள்ள அக்கட்சியின் சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் கட்சியின் தலைவர் திரு உத்தவ் தாக்ரேயை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் சிவசேனாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியைவிட்டு வெளியேறினால் சிவசேனா ஆட்சியமைக்க ஆதரவு அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது இதனிடையே சிவசேனாவைச் சேர்ந்தவர் நிச்சயம் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு சஞ்சுய் ராவத் தெரிவித்துள்ளார் முன்னதாக பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் மும்பையில் நேற்று நடைபெற்றது கூட்டத்தை தொடர்ந்து ஆளுநரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு சந்திரகாந்த் பாட்டில் ஆட்சியமைக்கப்போவதில்லை என்ற முடிவை ஆளுநரிடம் கூறியிருப்பதாக தெரிவித்தார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பி ஜேபி சிவசேனா கூட்டணிக்கு வெற்றி கிடைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் சிவசேனா தங்களுடன் இணைநது அரசு அமைக்க முன்வரவில்லை என்றும் அவர் குறை கூறினார் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக சிவசேனா செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிகளுடன் இணைந்து சிவசேனா ஆட்சி அமைத்தால் அதற்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் திரு சந்திரகாந்த் பாட்டல் தெரிவித்தார்

முதலமைச்சர் திரு ரகுபர் தாஸ் ஜம்ஷெட்பூர் கிழக்கு தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியும் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை முதல் கட்டமாக வெளியிட்டுள்ளது ஹரியானா மாநிலம் பானிபட்டில் புதிய எத்தனால் ஆலை அமைக்க மத்திய கற்றுச்சூழல்துறை அமைசக்கம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சார்பில் இந்த ஆலை அமைக்கப்பட இருப்பதாக கற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் சுற்றுக்சூழலுக்கு ஏற்ற எரிபொருட்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுவதாக டுவிட்டரில் திரு பிரகாஷ் ஜவடேகர் இதைத் தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதன் ஒரு பகுதியாகவும் இது அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மூன்று நாள் பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றுள்ளார் அபுதாபில் இன்று நடைபெறும் சர்வதேச பெட்ரோலிய கண்காட்சி மற்றும் கருத்தரங்கிலும் அமைச்சர்கள் நிலையிலான ஆலோசனைக் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார் தமது பயணத்தின் போது ஐக்கிய அரபு எமிரேட்சின் பெட்ரோலிய அமைச்சர் திரு சுகைல் முகமது ஃபராஜ் அல் மஸ்ரோயி யையும் பல்வேறு நாடுகளின் பெட்ரோலிய அமைச்சர்களையும் அவர் சந்தித்து பேச்சு நடத்துகிறார் சர்வதேச எண்ணொப் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தவள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மேற்குவங்கத்தின் சாந்திநிகேதனில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார்

முன்னாள் தலைமைத் தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் சென்னையில் நேற்றிரவு காலமானார்

அவரது பதவிக்காலத்தில் பல்வேறு தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன டி என் சேஷனின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தேர்தல் சீர்திருத்தங்கள் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்த அவர் முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்துள்ளர் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தேர்தல் ஆணையத்தை வலுப்படுத்த அவர் மிக முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்துள்ளார் தேர்தல் சீர்திருத்தங்கள் மற்றம் ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்திய பணிகளுக்காக டி என் சேஷன் என்றென்றும் நினைவுக்கூறப்படுவார் என்று பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் டி என் சேஷன்மேற்கொண்ட தேர்தல் சீர்திருத்தங்கள் தேர்தல் நடைமுறைகளுக்கான வழிகாட்டு ஒளி விளக்காக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையர் திரு அசோக் லவாசா மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கசிதரூர் உள்ளிட்ட பலரும் டி என் சேஷன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் சமஸ்கிருத மொழியை பரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கை நாயுடு கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற உலக சமஸ்கிருத மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டு பேசிய அவர் பழமையான சமஸ்கிருத மொழி நவீன காலத்திலும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்றார் பெரும்பாலான இந்திய மொழிகளில் சமஸ்கிருத வார்த்தைகள் அதிகம் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் சமஸ்கிருத தேசிய ஒருமைப்பாட்டின் அடையாளம் என்றும் அது அனைவரையும் இணைப்பதாகவும் இந்த மாநாட்டில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் இந்தியாவில் ஒரு கோடி பேர் இந்த மொழியை கற்றுள்ளனர் என்றும் உலகெங்கிலும் உள்ள மேலும் ஒரு கோடி பேர் சமஸ்கிருதத்தை கற்று வருவதாகவும் அவர் கூறினார் மேற்கு வங்கத்தில் புல்புல் பாதிப்புகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது

பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சேதங்களை ஆய்வுசெய்ய மாநில அரசு குழுக்களை அனுப்புகிறது மேற்குவங்கத்தில் இந்த புயல் காரணமாக பயிர் சேதங்களும் அதிக அளவு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புல்புல் புயலால் பாதிக்கபட்டுள்ள மேற்கு வங்க மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார் அம்மாநிலத்தின் புயல் வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது பிரதமர் இதைத் தெரிவித்தார் மாநிலத்தின் புயல் சேதம் தொடர்பான தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பான சம்பந்தப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது புவ்புல் புயல் காரணமாக பங்களாதேஷில் இருவர் உயிரிழந்தனர் முப்பது பேர் காயமடைந்தனர் சுமார் நான்காயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பங்களாதேஷின் கடலோரப் பகுதிகளில் அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாக மிகப்பெரிய சேதங்கள் தவிர்க்கப்பட்டதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு இனாமூர் ரஹ்மான் கூறியுள்ளார் புல்புல் புயல் காரணமாக ஒடிஷாவின் கடலோரப் பகுதிகளில் கனமழை பெய்தது மாநிலத்தின் கடவோர மாவட்டங்களில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்ததாகவும் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்